உட்பட உலக அரங்கில் தீவிர கவனம் பெற்றுள்ளன

வருவாய் கிடைத்துள்ளது

குமார் குப்தாவின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது

அவர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லா மறைந்த மகத்தோ பீகார் மாநில சட்டமேலவை உறுப்பினராக பணியாற்றியதையும் நினைவு கூர்ந்தார் தில்லியில் நடந்த வன்முறை சும்பவங்கள் குறித்து ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர் பிரச்சனை எழுப்பினார்

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட கூட்டம் தொடங்கிய போது தில்லி வன்முறை தொடா்பாக எதிா்கட்சிகள் கொடுத்துள்ள ஒத்தி வைப்பு தீா்மானம் பற்றி அவைத்தலைவர் எடுத்துரைத்தார் தில்லியில் அமைதி திரும்புவதற்கே முக்கியதுவம் அளிக்க வேண்டும என்று குறிப்பிட்டு இயல்பு நிலை திரும்பி பின் இது பற்றி விவாதிக்கலாம் என்றார் ஆனால் காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிணாமூல் காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுக பகுஜன் சமாஜ் ஆம் ஆத்மி கட்சிகள் ஒத்தி வைப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தின

இதற்கு பதிலளித்து பேசிய அவை முன்னவர் திரு தவர்சந்த் கெலாட் அமைதி திரும்பும்வரை அதற்கே முன்னுரிமை வழங்க வேணடும் என்றார்

முன்னதாக நாடாளுமன்ற குழுக்களின் செயல்பாடு குறித்து அவைத்தலைவர் எடுத்துரைத்தார் முன்னாள் உறுப்பினர் ஏ பி சாமி மறைவுக்கு கூட்டம் இரங்கல் தெரிவித்தது

இது தொடர்பாக இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் சர்வதேச அரங்கில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளன என்றும் அவர் கூறினார்

தற்போதைய டிஜிட்டல் மையமான உலகில் இந்தியாவின் பொறுப்பு இதன் மூலம் மேலும் அதிகரிக்கிறது என்றும் அவர் கூறினார் கொரனோ வைரஸ் தொற்று பரவியுள்ள நிலையில் ஈரானிலுள்ள இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக அளழத்து வர அரசு அளைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

சீனாவுக்கு அடித்தபடியாக உயிரிழப்பு ஈரானில்தான் அதிகமாக ஏற்பட்டுள்ளது

கொரனோ தொற்று தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்குமாறு இந்திய துதரகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதத்தில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் கோடியாக இருந்தது என அரசு தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வசூலானதை விட எட்டு கதவீதம் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

போலியான ஆவணங்களின் அடிப்படையில் ஆயுதங்கள் வைத்துக்கொள்ள அனுமதி அளித்த குற்றச்சாட்டின் பேரில் ஜம்மு கஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் முன்னாள் ஆட்சியர்கள் இருவரை சிபிஐ கைது செய்துள்ளது

அப்போது அவர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டதை அடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சிபிஐ கூறியுள்ளது

நிர்பயா பாலியல் வன்முறை வழக்கில் துக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி பவள் குமார் குப்தாவின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது

கவுதம்புத்தா நகரில் நேற்று அவர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தை திறந்து வைத்தாா் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் உத்தரபிரதேச மாநிலம் தற்போது பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் மக்களின் வாழ்க்கைத்தரம் உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார்

தேர்வு எழுதும் மாணவர்கள் பட்டியலை தெிவிக்குமாறு பள்ளி முதல்வர்களையும் பள்ளிக் கல்வி இயக்குனரகத்தையும் இந்த நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளது பளிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்வுகள் அட்டவணைப்படி நடைபெறும் என்றும் தேர்வு எழுதம் மாணவர்களுக்கு அனைவரும் ஆதரவு நல்க வேண்டுமென்றம் சிபிஐசி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது தேர்வு எழுத முடியாதவர்கள் தங்கள் பள்ளி முதல்வருடன் தொடர்பு கொண்டு தங்கள் இயலாமையை தெரிவிக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டு அனைதது மாணவர்களின் நலனையும் சிபிஐசி நிர்வாகம் காப்பாற்றும் என்றும் உறுதி அளித்துள்ளது பளிரெண்டாம் வகுப்பு தேர்வை மேலும் தள்ளிவைத்தால் மருத்துவம் பொறியியல் சுட்டம் மற்றும் மேல்பட்டப் படிப்புகளில் சேர்வதற்கான வாய்ப்புக்கு தடங்கல் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளது தேர்வு எழுதும் மையங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கமாறு தில்லி காவல்துறை ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளது

இந்த தாக்குதலை நடத்தியது சிரியாதான் என்று துருக்கி குற்றம் சாட்டியது கொரனோ வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழந்தோா் எண்ணிக்கை உலக அளவில் மூவாயிரமாக உயர்ந்துள்ளது

அமெரிக்காவிலும் ஆஸதிரேலியாவிலும் தலா ஒருவர் வீதம் இந்த தொற்றுக்கு பலியாகியுள்ளார்கள் ஐரோப்பிய நாடுகளில் இத்தாாலி தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது

ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான முதலாவது கேவோ இந்தியா விளையாட்டு போட்டி நேற்றிரவு வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது இதில் பதக்கப்பட்டியலில் சண்டிகரிலுள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகம் முதலிடம் பெற்றது